நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பொருளாதாரத்தின் பெரும் பகுதி மீண்டும் திறக்கப் பட்டுள்ள நிலையில் கொரோனா தொற்று குறித்து மக்கள் மேலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டில் ரயில் சேவைகள் விமான சேவைகள் மற்றும் தொழிற்சாலைகள் மீண்டும் திறக்கப்படுவதால் இயல்பு நிலை திரும்பி வருவதாக இன்று அகில இந்திய வானொலி மூலமான மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் கூறினார் கொரோனா நிலவரங்களை சமாளிப்பதில் இதுவரை நாம் காட்டி வரும் தீவிரம் வீணாகிவிடக் கூடாது என்பதால் முகக் கவசம் சமூக இடைவெளி கை சுத்திகரிப்பு போன்ற பழக்கங்களை மக்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடான இந்தியா வில் கொரோனா அதிகம் பரவாமலும் உயிர் இழப்புகள் மிகக் குறைவாகவும் கட்டுப்படுத்தப் பட்டதற்கு மக்களின் கூட்டு முயற்சி மற்றும் மன உறுதிப் பாடே காரணம் என்றும் நெருக்கடியான இத்தருணத்தில் சக மனிதர்களுக்கு சேவை புரிவதில் மக்கள் காட்டிய ஈடுபாடு நெஞ்சைத் தொடக்கூடியது என்றும் பிரதமர் தெரிவித்தார்

நாடு முழவதும் மகளிர் சுயஉதவிக் குழுவினர் முகக் கவசங்களை தயாரித்து வழங்கி வருவதையும் அவர் பாராட்டினார் கொரோனா போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க புதுமையான கண்டுபிடிப்புகள் மிக அவசியம் என்று பிரதமர் தெரிவித்தார் அந்த வகையில் நாசிக் அருகே உள்ள சத்னா பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராஜேந்திர யாதவ் வேளாண் பணிகளுக்கான தமது டிராக்டரில் கிருமி நாசினி தெளிக்கும் கருவியைப் பொருத்தி கிராமத்தில் பயன்படுத்தி வருவதும் சிறு வியாபாரிகள் முதல் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் அறிவியல் ஆய்வுக் கூடங்கள் வரை பல்வேறு அமைப்புகள் புதுமையான பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கி வருவது மெச்சத் தக்கது என்றும் கல்வித் துறையிலும் இணைவழிக் கல்வி போன்ற பல புதுமைகள் உருவாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கொரொனா பிரச்சனையால் பாதிக்கப் படாதவர் எவருமே இல்லை என்றாலும் ஏழைகள் தொழிலாளர்கள் மற்றும் கூலி வேலை செய்பவர்களுக்கு ஏற்பட்டுள்ள துயரம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது என்றும் கொரோனா நிலவரங்களுக்கு இடையில் நாட்டின் கிழக்குப் பிராந்தியத்தில் புயல் காரணமாகவும் வேறுபல பகுதிகளில் வெட்டுக்கிளித் தாக்குதல் காரணமாகவும் பெரும் பாதிப்பு எற்பட்டிருப்பதால் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் புதிய தீர்வுகளைக் கண்டுபிடித்தல் அவசியம் என்று பிரதமர் வலியுறுத்தினார்

கொரோனா நிலவரங்கள் குறித்து உலகத் தலைவர்கள் பலரையும் தாம் தொடர்பு கொண்டு பேசியதில் ஆயுர்வேதம் மற்றும் யோகா பற்றிய ஆர்வம் உலக அளவில் அதகரித்திருப்பதை தம்மால் புரிந்துகொள்ள முடிவதாக பிரதமர் தெரிவித்தார் சர்வதேச யோகா தினம் விரைவில் வருவதை ஒட்டி என் வாழ்க்கை என் யோகா என்ற தலைப்பில் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இணையவழி யோகா போட்டியில் அனைவரும் பங்கேற்க வேண்டுமென தாம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் கூறினார்

மரக் கன்றுகளை நட்டு மக்கள் இந்நாளைக் கொண்டாட வேண்டும் என்றும் மழை நீரை சேகரிக்க அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மேலும் கேட்டுக் கொண்டார் மஹேஷ் நவமி திருநாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பொதுநலன் பற்றிய மக்களின் உறுதிப்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலான மஹேஷ் நவமி திருநாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மகாதேவர் மற்றும் பார்வதி மாதாவின் அருளாசி தொடரத் தாம் வேண்டுவதாக ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார்

சென்னை உட்பட கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்கள் அல்லாது இதர பகுதிகளுக்கு இந்த தளர்வுகள் பொருந்தும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர் குழுவுடன் மேற்கொள்ளப் பட்ட தொடர் ஆலோசனைகளுக்குப் பிறகு வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பின் படி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு அல்லாத இதர மாவட்டங்களில் பொதுப் போக்குவரத்து பேருந்துகள் குறைந்த எண்ணிக்கையில் அனுமதிக்கப்பட உள்ளன வழிபாட்டுத் தலங்கள் சுற்றுலா தலங்கள் வணிக வளாகங்கள் கேளிக்கைப் பூங்காக்கள் கலை அரங்குகள் தங்கும் இடங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் நீச்சல் குளங்கள் மற்றும் விளையாட்டு அரங்குகள் தொடர்ந்து மூடப் பட்டிருக்கும் என அறிவிக்கப் பட்டுள்ளது

பள்ளி கல்லூரிகள் உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களும் தொடர்ந்து மூடப் பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப் பட்டுள்ளது

மோகன் குமார் தெரிவித்துள்ளார்

மோகன்குமார் கூறினார் மற்றவர்கள் அன்னைதெரெசா நகர் திலகர் நகர் கொம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

புதுச்சேரியில் தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழக ஊழியர்கள் சம்பளம் குறைக்கப்பட்டதைக் கண்டித்து இன்று பணிமனை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொது முடக்கக் காலத்தில் வேலைக்கு வராத நாட்களை விடுமுறையாக எடுத்துக் கொண்டு போக்குவரத்துக் கழக நிர்வாகம் ஊதியத்தைக் குறைத்திருப்பதாக இவர்கள் குற்றம் சாட்டினர் பணிமனை மேலாளர் தேன்மொழி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கோரிக்கை மனுவை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பிவைக்க ஒப்புக் கொண்டதைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய கிழக்கு மத்திய அரபிக் கடல் மற்றும் லட்சத்தீவுப் பகுதியில் காற்றழுத்தத் தாழ்வுப் பகுதி உருவாகி உள்ளது

புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பொருளாதாரத்தின் பெரும் பகுதி மீண்டும் திறக்கப் பட்டுள்ள நிலையில் கொரோனா தொற்று குறித்து மக்கள் மேலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அரசின் பல்வேறு முடிவுகளால் கிராமப்புற வேலைவாய்ப்புகள் மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் மேம்படும் என்றும் சுயசார்பு இந்தியா இயக்கத்தினால் நாடு புதிய உயரங்களை எட்டும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார்